இந்த நோய் தொற்று தொடர்பான விரிவான தகவல்களையும் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் மருத்துவ பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசுத்துறைகள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் விளக்க உள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரையை இன்றிரவு எட்டு மணிக்கு அகில இந்திய வானொலியிலும் தூர்தர்ஷனிலும் கேட்கலாம் பிரதமர் உரையின் தமிழாக்கத்தை இன்றிரவு பத்தரை மணிக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அகில இந்திய வானொலி நிலையங்களிலும் ஒலிபரப்ப கேட்கலாம் நாளை காலை எட்டரை மணிக்கு பிரதமர் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பாகவுள்ளது

ரயில் மற்றும் விமானங்களில் மாணவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் தவிர வேறு யாருக்கும் சலுகை கட்டண அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசியப் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் தவிர தனியார் துறையில் பணியாற்றவோரை வீட்டிலிருந்தே செயல்பட நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை மத்திய கேட்டுக்கொண்டுள்ளது

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தளிமைப் படுத்தப்பட்ட வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள வடமாநிலத்தைச் சேர்ந்த மற்றொருவரின் உடல்நிலை சீராக உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கா் தெரிவித்துள்ளாா்

ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவர் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள அயர்லாந்து மாணவரின் உடல் நிலை சீராக உள்ளதாக அவர் கூறியுள்ளார்

இதில் ஒருவர் குணமடந்து வீடு திரும்பியுள்ளார் கொரோனா முன்னெச்சரிக்கை குறித்து அகில இந்திய வானொலியின் தில்லி செய்திப்பிரிவு நடத்திவரும் தொலைபேசிவழி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இன்றிரவு ஒன்பதரை மணிக்கு மருத்துவ பேராசிரியர் டாக்டர் சஞ்சய் பாண்டே இந்திய மருத்துவ கவுன்சில் முன்னாள் பொதுச்செயலாளர் டாக்டர் நரேந்திர சைனி ஆகியோர் நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார்கள்

இன்றிரவு ஒன்பதரை மணிக்கு எஃப் எம் கோல்டு அலைவரிசையில் இந்நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது

தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சிறு தொழில்கள் மூடப்படவில்லை என்றும் இதுகுறித்து எவ்வித அச்சமும் படத்தேவையில்லை என்றும் கூறினார் வைரஸ் தொற்று பரவாமல் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே முழு மூச்சுடன் உறுதியான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொரோனா அறிகுறி இருப்பின் உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் முதலனமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களிலேயே நோய் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உறதி செய்யப்பட்டுள்ளதையடுத்து அதை தடுக்கும் வகையில் பெரிய வணிக நிறுவனங்கள் திருமண மண்டபங்கள் போன்றவற்றை தற்காலிகமாக மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கார்

மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கை கழுவுதல் உள்ளிட்ட வைரஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மக்கள் பின்பற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கினார்

இன்று பேரவையில் தமது துறை மானியக்கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார்

திறந்தவெளி சேமிப்பு நிலையங்கள் மற்றும் நேரடி

தமிழகத்தில் புதிதாக வழங்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் குடும்ப அட்டையை பயன்படுத்தி மாநிலத்தில் உள்ள எந்த ரேஷன் கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்களை மக்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் வருகின்ற ஏப்ரல் முதல் தேதியில் இருந்து இந்த திட்டம் அமலுக்கு வருவதாகவும் உணவுத்துறை அமைச்சர் திரு ஊமராஜ் அறிவித்துள்ளார் பேரவையில் இன்று நடைபெற்ற தமது மாளியக் கோரிக்கை மீதான விவாதத்தின் போது குறக்கிட்டு பேசிய அமைச்சர் தூத்துக்குடி திருநெல்வேலியில் பரிட்சார்தத முறையில் அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தில் நடைமுறை சிக்கல் ஏதுவும் இல்லாததால் மாநிலம் முழுவதும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழக சட்டப்பேரவையில் இருந்து இன்று திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பேரவையில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானியக் கோரிக்கை மீது விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தின் இறுதியில் பேசிய திமுக உறுப்பினர் திரு மாசிலாமணி கூட்டுறவுத்துறை தொடர்பாக பல்வறு சந்தேகங்களை எழுப்பினார் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ இதற்கு நீண்ட விளக்கத்தை அளித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்